உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்தியா விளங்குகிறது என்று குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் இன்று பாதிக்கப்பட்டன

மலுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன

செய்யப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் அமைதியாள முறையில் ஒன்றுபட்டு வாழ்வதிலும் இயற்கையை பேணி பாதுகாப்பதிலும் டலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்தியா விளங்குகிறது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

புத்தகங்களிலிருந்து எதை கற்கிறோம் என்பதைவிட வாழ்க்கையிலிருந்து நாம் எதை கற்கிறோம் என்பதுதான் சிறந்த அறிவை பெற்றுத்தரும் என்று அவர் கூறினார் கல்வித்தகுதிகள் மட்டும் ஒருவரை நல்ல குடிமகனாக ஆக்குவதில்லை என்று கூறிய அவர் நல்ல செயல்கள்தான் சமுதாயத்தில் நற்பெயரை பெற்றுத்தரும் என்றார்

ஒரு நாட்டில் பெண்கள் கல்வி பெறும்போது அவர்களின் எதிர்காலம் மட்டுமன்றி நாட்டின் எதிர்காலமும் பாதுகாக்கப்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டார் முறை கிராமப்பகுதியிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாட்டின் உயர்கல்வி பிரிவுக்கும் விரிவடந்துள்ளது என்று கூறிய திரு ராம்நாத் கோவிந்த் இந்த வகையில் இந்தியாவின் கல்விமுறை உலகின் மூன்றாவது பெரிய கல்வி முறையாக விளங்குகிறது என்றார் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் வரவாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரையை மீண்டும் நினைவுகூறும் வகையில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சபாமதி ஆஸ்ரமத்திலிருந்து பிரதமா் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் யாத்திரையை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்

வேளாண் சட்டங்கள் தொடர்பான பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டன இன்று காலை மாநிலங்களவை கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே விவசாயிகளின் பிரச்சினை குறித்து விவாதிக்க ஒத்திவைப்பு தீர்மானங்களை எதிர்க்கட்சிகள் அளித்திருப்பதாகக் கூறினார் அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு இந்த பிரக்சினை குறித்து பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதலாவது கட்டத்தில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா் இருப்பினும் வேறு தருணங்களில் பொருத்தமான நேரத்தில் இது பற்றி விவாதிக்கலாம் என்று அவர் கூறினார் இதில் திருப்தியடையாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவைத்தலைவரின் இருக்கை அருகே சென்று அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர் இதற்கிடையே அவைத்தலைவர் அமைதிப்படுத்த மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காததால் அவை நடவடிக்கைகளை நண்பகல் வரை ஒத்தி வைப்பதாக அறிவித்தாா்

இன்று அவை கூடியதும் காங்கிரஸ் தலைவர் திரு ஆதிர் ரஞ்ஜன் சௌத்திரி இந்த பிரச்சினையை எழுப்பினார் இது குறித்து அவையில் விவாதிக்க வேண்டுமென்று காங்கிரஸ் திமுக திரிணமூல் காங்கிரஸ் மற்றும் பல்வேறு எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அவைத்தலைவர் இருக்கையை அருகே சென்று முழக்கமிட்டனர் இது குறித்து அதிருப்தி தெரிவித்த மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த அவை மக்கள் பிரக்சினைகளை விவாதிப்பதற்காக உள்ளது என்றும் அவையின் புனிதத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்ப வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் மாநிலங்களவைக் கூட்டம் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது

இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் முக்கியமான பல அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்களை பாதுகாப்பதில் இந்த படைப்பிரிவினின் மதிப்புமிக்க சேவை மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில் துணிச்சல் மிக்க துணை பாதுகாப்புப்படை வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தேச பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவதில் இப்படையினரின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று கூறியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் ரானுவ முக்கியத்துவம் வாய்ந்த பல துறைகளை பாதுகாப்பதில் மத்திய தொழில் பாதுகாப்புப் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த படையினரின் அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்திற்கு வணக்கம் செலுத்துவதாக உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளாா் பேரழிவுகள் ஏற்படும் காலத்தில் இவர்களின் சேவை மிக முக்கியமானது என்பதோடு நாட்டின் வளர்ச்சியிலும் இவர்களின் முக்கியமான பங்களிப்பு உள்ளது என்று அவர் கூறியுள்ளார் மேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் முதல் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன

இந்த மனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன

இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான மலு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது அம்மாநில முதலமைச்சரும் ஆளும் திரிணமூல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானா்ஜி இன்று நந்திகிராம் தொகுதியில் மனு தாக்கல் செய்தார்

இந்த பதவியிருந்து திரு வீரேந்திராவை விலக்கி வைத்த தேர்தல் ஆணையம் இவருக்கு தேர்தல் தொடர்பான எந்த பொறுப்பையும் அளிக்கக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது அம்மாநிலத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்த பின் தேர்தல் ஆணையம் இதற்கான முடிவை மேற்கொண்டு இந்த மாறுதலுக்கான உத்தரவை தலைமைச் செயலாளருக்கு அனுப்பி வைத்தது

முதல்கட்ட தேர்தலில் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் காங்கிரஸ் மாநில தலைவர் திரு ரிப்புன் போரா அஸ்ஸாம் கணபரிஷத் மாநில தலைவர் திரு அதுவ்போரா ஆகியோர் மனு தூக்கல் செய்துள்ளனர் உத்ராகண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக திரு தீரத் சிங் ராவத் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் டேராடுனில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் பிஜேபி சுட்டமன்ற கட்சித் தலைவராக இவரது பெயரை பொறுப்பு முதலமைச்சராக உள்ள திரு திரிவேந்திரசிங் ராவத் முன்மொழிந்தாா் பிஜேபி சுட்டமன்ற கட்சித்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு தீரத்சிங் ராவத் தற்போது கார்வால் தொகுதியில் மக்களவை உறுப்பினராக உள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள கேரளாவில் பல்வேறு அணிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு இறுதி கட்டத்தை எட்டும் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யுன்ஸ்ட் கட்சி வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்திருப்பதாகவும் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு ஒப்புதலுக்குப் பின் இந்த பட்டியல் இன்று வெளியிடப்படலாம் என்று அவர் கூறியுள்ளார்

திசூரில் நாளை நடைபெறவுள்ள பிஜேபி தேர்தல் குழுக் கூட்டத்திற்குப் பின் வேட்பாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு மத்திய தலைமையால் வெளியிடப்படும் என்று அக்கட்சியின்மாநில தலைவர் திரு கே சுரேந்திரன் தெரிவித்துள்ளார்